சுட்டம் மக்களைதொடர்ந்துதவறாகவழிநடத்திவருவதாகமத்தியஉள்துறைஅமைச்ச் திருஅமித்ஷா குற்றம்சாட்டியுள்ளார் வானில் தோன்றும் அரியநிகழ்வுகளில் ஒன்றானவளையசூரியகிரகணம் இன்றுஏற்பட்டது

இனிவிரிவானசெய்திகள் தமிழகத்தில் ஊரகஉள்ளாட்சித் தேர்ததலுக்கானமுதற்கட்டவாக்குப்பதிவுநாளைநடைபெறுகிறது வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்குதொடங்கிமாலைஐந்துமணிவரைநடைபெறும்

இந்ததேர்தலில் ஒவ்வொருபதவிக்கும் ஒருவண்ணம் என நான்குவண்ணங்களில் நான்குவாக்குச்சீட்டுகள் பயன்படுத்தபடவுள்ளது வாக்குப்பதிவுக்கானபொருட்கள் இன்றுஅந்தந்தவாக்குச்சாவடிகளுக்குஅனுப்பி வைக்கப்பட்டதாகஎமதுசெய்தியாளா்கள் தெரிவிக்கின்றனா்

அடையாள அட்டை இல்லாதவர்கள் கேர்கல் வாக்காளா் ஆணைத்தால் அறிவிக்கப்பட்டமாற்றுஆவணங்களைபயன்படுத்திவாக்களிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இரண்டாம் கட்டவாக்குப்பதிவு வரும் திங்கட்கிழமைநடைபெறுகிறது இரண்டுகட்டங்களாகநடைபெறும் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அடுத்தமாதம் இரண்டாம் தேதிஎண்ணப்படுகின்றன சுவாமிவிவேகானந்தரின் தொலைநோக்குபார்வையும் விவேகமும் இளைஞர்களுக்குதொடர்ந்துவழிகாட்டும் எனகுடியரசுத் தலைவா் திருராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளாா் இரண்டுநாள் பயனமாகதமிழகம் வந்தகுடியரசுத் தலைவர் இன்றுகன்னியாகுமரியில் உள்ளவிவேகதனந்தர் மண்டபத்தின் பொன்விழாகொண்டாட்டத்தில் கலந்துகொண்டுபேசினாா் சுவாமிவிவேகானந்தர் சிகாகோவில் நடைபெற்றஉலகமறைகள் மாநாட்டில் கலந்துகொள்ளசெல்வதற்குமுன் கன்னியாகுமரியில் மூன்றுநாட்கள் தங்கிதியானம் செய்ததைஅவர் நினைவுகூர்ந்தார் ழுக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரிகடலில் விவேகானந்தர் தியானம் செய்தபாறையில் கட்டப்பட்டுள்ளநினைவு மண்டபத்திற்குஆண்டுதோறும் ஆயிரக்கணக்காளோா் வருகை புரிவதையும் அவா் சுட்டிக்காட்டினார் அங்குநடைபெற்றராமாயணமகாபாரதஒலிஒளிகாட்சியையும் குடியரசுத் தலைவர் பார்வையிட்டார் இந்தநிகழ்ச்சியில் தமிழகஆளுநர் திருபன்வாரிவால் புரோஹித் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் கன்னியாகுமிநிகழ்ச்சியைமுடித்துக் கொண்டபின் குடியரசுத்தலைவா் அங்கிருந்துதிருவனந்தபுரம் புறப்பட்டுச் சென்றார்

புகதில்லியில் இன்றுநடைபெற்றநிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் எதிர்க்கட்சிகள் மக்களிடையேகுழப்பத்தைஏற்படுத்தி அமைதிச் சூழலைகுலைத்துவருவதாகக் கூறினாா்

நாட்டின் எல்லைகளைபாதுகாக்கும் முழு வலிமையும் ரானுவத்துக்கு இருப்பதாகபாதுகாப்பு அமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்றநடைபெற்றநிகழ்ச்சியில் ராஷவத்தில் சிறப்பாகபணியாற்றியபடைவீரர்களுக்கானபாதுகாப்பு அமைச்சின் விருதுகளைவழங்கியபின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் போ் நிறுத்தஉடன்படிக்கையைமீறிபாகிஸ்தான் நடத்தம் தாக்குதலுக்குநமதுராணுவம் தக்கபதிலடிகொடுத்துவருவதாகஅவர் கூறினார்

அவர் வெளியிட்டுள்ளடுவிட்டர் பதிவில் பணியிடங்கள் இணைக்கப்படுவதால் மூத்தஅதிகாரிகளின் பணிமூப்பில் எந்தபாதிப்பும் ஏற்படாதுஎனவும் கூறியுள்ளாா் அனைத்துஅதிகாரிகளுக்கும் அவர்களதுதகுதிமற்றும் பணிமூப்பு அடிப்படையில் ரயில்வேவாரியத்தில் சமவாய்ப்பு வழங்கப்படும் என்றும் திருபியூஷ் கோயல் விளக்கம் அளித்துள்ளார் அதிகாரிகளின் பதவிஉயர்வு பாதிக்கப்படாதவாறுஉரியநடைமுறைகள் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் வானில் தோன்றும் அரியநிகழ்வுகளில் ஒன்றானவளையசூரியகிரகணம் இன்றுஏற்பட்டது

சுமார் மூன்றுமணிநேரம் நீடித்த இந்தஅரியநிகழ்வைஏரளமானமக்கள் கண்டுரசித்தனா் பிரதமர் திருநரேந்திமோடிசூரியகிரகணத்தைநேரடியாகபார்வையிட்டார் இது குறித்துஅவர் வெளியிட்டுள்ளடுவிட்டர் பதிவில் அனைவரையும் போலவேசூரியகிரகணத்தைபார்க்கும் ஆர்வம் தமக்கும் இருந்ததாகவும் ஆனால் தாம் பார்த்தசமயத்தில் மேகமூட்டம் வந்துவிட்டதால் தாம்மால் முழுமையாகபாா்க்க இயலவில்லைஎன்றும் குறிப்பிட்டுள்ளாா் இது குறித்துநிபுணர்களுடன் கலந்துரையாடிஅதுபற்றியவிவரங்களைதெரிந்துகொண்டதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் தமிழகத்திலும் பல்வேறுபகுதிகளில் சூரியகிரகணத்தைமக்கள் கண்டுகளித்தனர் சென்னை நாகைஉள்ளிட்ட இடங்களில் கிகரணத்தைபாாவையிடதமிழ்நாடுஅறிவியல் மையத்தின் சாா்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன

இதனைமுமையாக புரிந்தகொள்ளாமல் எதிர்க்கட்சிகள் மாணவர்களை தூண்டிவிடுவதுஏற்புடையதல்லஎன்றும் டாக்டர் அன்புமணிகுறிப்பிட்டார்

இதற்கானவிண்ணப்பங்களைவருகிறஏழாம் தேதிக்குள் அனுப்பிவைக்கவேண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவோருக்குசர்வதேசமகளிர் தினமானமார்ச் எட்டாம் தேதிவிருதுகள் வழங்கப்படும் பெண்களக்குஅதிகாரம் அளிக்ககறிப்பாகநலிந்தபிரிவுகளைச் சேர்ந்தபெண்களுக்குஅதிகாரம் அளிக்கபாடுபடும் தனிநபர் குழுக்கள் மற்றும் அமைப்புகளுக்கு இந்தவிருதுவழங்கப்படும்

சென்னைகாசிமேட்டில் உள்ளசுனாமிநினைவிடத்தில் மாநிலமீன்வளத்துறைஅமைச்சர் திரு டி ஐயக்குமார் மலர்தூவி அஞ்சலிசெலுத்தினார் இந்தநாளைநினைவுகூறும் வகையில் நாகைமாவட்டத்தின் பல்வேறுபகுதிகளில் அமைதிபேரணிகள் நடத்தி அஞ்சலிசெலுத்தப்பட்டது மாவட்டஆட்சியர் அலுவலகவளாகத்தில் உள்ளநினைவுதூணில் மாவட்டஆட்சியர் திருபிரவின் நாயர் உள்ளிட்டஏராளமானோர் மல்வளையம் வைத்து அஞ்சலிசெலுத்தினர் வேளாங்கண்ணிபேராலயத்திலும் சிறப்பு பிரார்த்தனைநடைபெற்றது கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினத்தில் மீனவர்கள் ஊர்வலமாகச் சென்றுகடலில் பால் ஊற்றி மலர்தூவிஉயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலிசெலுத்தினர் கன்னியாகுமரி செங்கல்பட்டு தூத்துக்குடிமாவட்டகடலோரபகுதிகளிலும் சுனாமிநினைவு தினம் அனுசிக்கப்பட்டது சுனாமியின்போதடயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலிசெலுத்தும் வகையில் இன்றுகடலோரமாவட்டங்களில் மீனவர்கள் கடலுக்குச் செல்லவில்லை

சென்னையில் நடைபெறும் இப்போட்டி இரவு ஏழரைமணிக்குதொடங்குகிறது